நிறைவேறியது

ஷீராஜ் ஷெட்டி இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரணதண்டனை விதிக்க வகை செய்யும் சுட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இத்தகைய குற்றங்களில் விரைந்து நீதி கிடைப்பதற்காக நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார்

தவாக் முறையில் விவாகரத்து செய்வதை குற்றமாகக் கருத வகை செய்யும் சுட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்படவுள்ளது இதனையடுத்து பிஜேபி அக்கட்சி உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த மசோதா கடந்த மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரிக்குழுமத்தின் கூட்டம் இன்று நடைபெறவுளள்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மவா சீதூராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிவாக இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் மற்றும் சூரிய மின் சக்தி திட்டங்களுக்கான வரி விகிதங்களை குறைப்பது லாட்டரிக்கான வரி விகிதங்களை சீராக்குவது போன்றவற்றிற்கான அறிவிப்புகள் இந்த கூட்டத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஐந்து பேர் இன்று பதவியேற்றக் கொண்டனர் அஇஅதிமுக வின் திரு முகமத் ஜான் திரு சந்திரசேகரன் மதிமுக பொதுச்செயலாளா் திரு வைகோ திமுக வைச் சேர்ந்த திரு சண்முகம் திரு வில்சன ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் கர்நாடகா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை உடனடியாக நடத்த உத்தரவிடக்கோரி இரண்டு சுயேச்சை உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மனுவிளை விலக்கிக்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிவான அம்வு இன்று இதற்கு அனுமதி அளித்தது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்று விட்டதாவ் மனுவினை விலக்கிக் கொள்வதாக கயேச்சை உறுப்பினா்கள் தெரிவித்தனா் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதனையடுத்து மனுக்களை விலக்கிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது திரிபுராவில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி இரண்டாயிரம் கோடி ரூபாயை அனுமதித்துள்ளது அக்தலாவில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சா் திரு ஜிஷ்ணுதேவ் வா்மா சீரான மின் விநியோகத்திற்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றார் மகராஷ்டிராவில் வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை இரண்டு மடங்காக அம்மாநில அரசு உயர்த்தி உள்ளது இதற்கான அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த குறைந்தபட்ச ஊதிய உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பீகாரில் வெள்ள அபாய எச்சசரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குடியிருப்புப் பகுதிகள் வெள்ள நீரால் குழப்பட்டுள்ளன தாபாங்காவில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மறு அறிவிப்பு வெளியாகும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்ததும் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட மாநில அரசு தவறிவிட்டதாக இந்திய கம்புனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றம்சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல்லையில் முன்னாள் மாநகர மேயர் உட்பட மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் அவர் சுட்டிகாட்டியுள்ளார் சுட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் திரு முத்தரசன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாகக்கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்நாட்டு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் நீர்மட்டம் இரண்டு அடி அதிகித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அதிகாலை ஒரு மணி முதல் நான்கு முறை நில அதிாவுகள் உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதலில் ஐந்து போ உயிரிழந்தவர் பத்து பேர் காயமடைந்தனர் சுரங்க அமைசகத்தின் ஊழியர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தற்கொலைப்படை தீவிரவாதி ஒருவா் இந்த தாக்குதலை நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்கள் அனைவரும் ஆப்கானிஸ்தான் அரசு ஊழியர்கள் என்றும் தெிவிக்கப்பட்டுள்ளது

ஆப்கானிஸ்தான் மற்றும் கஷ்மீரில் இவர்கள் பயிற்சி பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார் இதில் உண்மை நிலவரத்தை முந்தைய அரசுகள் அமெரிக்காவிடம் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

கஷ்மீரில் கனமழை பெய்து வருகிறது இன்று காலை ஏழே முக்கால் மணி முதல் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரினால் குழப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் யானை தாக்குதவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சார்ந்தவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்றுக் கொள்ளும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது குடும்பத்தலைவர் உயிரிழக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் இலவச கல்வி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் சாய்பிரணீத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷராஜ்ஷெட்டி இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது

ஆசிய ஐூனியர் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விக்கா மற்றும் சத்தீஷ்குமார் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது